மண்டல தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தலைமையில் ஸ்ரீநகரில் இன்று ஆலோசனை நடைபெற்றகு

தொடங்கியது

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை இரண்டு தனி யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கவும் ஜம்மு கஷ்மீர் சட்டப்பேரவையுடன் செயல்படும் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்க இம்மசோதா வகை செய்கிறது உள்தறை அமைச்சர் திரு அமித் ஷா முன்னதாக இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசுகையில் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீரையும் உள்ளடக்கியது என்றும் கூறினார்

காங்கிரஸ் கட்சி ஜம்மு கஷ்மீர் குறித்த தனது நிலைப்பாட்டை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு அமித்ஷா தற்போது அங்குள்ள ஆட்சி முறை குறித்தும் விவரித்தார் ஜம்மு கஷ்மீர் மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் சில உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள கஷ்மீர் பகுதியும் சீனா வசும் உள்ள அக்ஷய் சின் பகுதியும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா குறித்து பேசிய அவர் வடாக்கை யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்று குறிப்பிட்டார் அமைச்சர் இந்த மசோதாவை தாக்கல் செய்த போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குறக்கீடும் சூடான விவாதங்களும் மக்களவையில் காணப்பட்டது காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மத்திய அரசு ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை குறை கூறினார் அக்கட்சியின் திரு மணிஷ் திவாரி மத்திய அரசு தனது முடிவை செயல்படுத்தியுள்ள விதம் கஷ்மீர் மக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அரசியல் சாசனத்திற்கு ஏற்பட்டுள்ள சோகம் என்றும் விமர்சித்தார் திமுக உறுப்பினர் திரு டி ஆர் பாலு மத்திய அரசு ஜம்மு கஷ்மீர் குறித்த தனது முடிவை அவசர கதியில் எந்தவொரு விவாதமும் இன்றி கொண்டுவந்திருப்பதை விமர்சித்தார் அனைத்து தரப்பினரிடமும் ஆலோசித்த பின்னரே இதுகுறித்து முடிவு செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மசோதா மற்றும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் விவாதத்திற்குப் பின் பதிலளித்துப் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு கஷ்மீரில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகானும் நோக்கிலேயே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் அங்கு இயல்பு நிலை திரும்பும் போது ஜம்மு கஷ்மீரை மாநிலமாக மாற்றுவது குறித்து முடிவெடுக்கலாம் என்றும் கூறினார்

பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் இந்த மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக இந்திய ராணுவத்தின் வடக்கு மண்டல தலைமை தளபதி லெப்டினள்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தலைமையில் நுண்ணறிவு பிரிவு மற்றும் பாதுகாப்புப் படையினர்களின் கூட்டம் பூநீநகரில் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய அவர் மாநிலத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் விதத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய எல்லைகளை நோக்கி பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்து தீவிரவாதிகளை அனுப்பி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குறித்த தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் அவர்கள் பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் கேட்டுக் கொண்டார் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்தமீறி நடந்து கொண்டால் அதற்கு தக்க பதிவடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் பாதுகாப்புப் படையினர் விழிப்புணர்வுடன் இருந்து எந்தவொரு தாக்குதல் நடவடிக்கைக்கும் பதிவடி கொடுப்பதற்கு தயாராக உள்ளனர் என்றும் அவர் கூறினார்

முன்னதாக இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மேலும் நுகர்வோர்கள் எழுப்பும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வுகாணப்படும் இந்த மசோதாவில் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நுகர்வோர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதுடன் அவர்களின் குறைகள் உடனடியாக தீர்க்கப்படும் மேலும் முறையற்ற வணிகத்தைத் தடுப்பதுடன் மக்களை திசைதிருப்பும் விதத்தில் வெளிவரும் விளம்பரங்கள் ஆகியவை முறைப்படுத்தப்படும் இந்த சுட்டத்தை மீறும் உற்பத்தியாளர்கள் மற்றும் விளம்பரதாரர்கள் மீது பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் ராமஜென்ம பூமி நிலசர்ச்சை குறித்த வழக்கின் அன்றாட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது அயோத்தி சு்ச்சை தொடர்பான சமரச பேச்சுகள் தீர்வை எட்டாத நிலையில் நீதிமன்றம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையில் நீதிபதிகள் எஸ்

பாப்டே டி

சந்திரசூட் அஷோக் பூஷண் மற்றும் எஸ்

நசிர் ஆகியோர் இந்த அமர்வில் இடம் பெற்றுள்ளனர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கலிபுல்லா தலைமையிவான மூன்று நபர்கள் கொண்ட சமரச குழு அளித்த அறிக்கையை ஆய்வு செய்த பின்னா் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அயோத்தி வழக்கை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று கோரிய ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த திரு கோவிந்தாசார்யா வின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர் இன்றைய விசாரணையின்போது

தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்படவில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா மக்களவையில் இன்று தெரிவித்தார் மேலும் திரு ஃபரூக் அப்துல்லா அவரது விருப்பப்படி அவரது வீட்டிலேயே இருப்பதாகவும் அவர் கூறினார் முன்னதாக மக்களவையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி கட்ரியா கலே காஷ்மீர் பிரக்கனை குறித்து மக்களவையில் விவாதம் நடத்தப்பட்டு வரும் நேரத்தில் திரு ஃபருக் அப்துல்லா இல்லாமல் இந்த விவாதங்கள் முழுமைபெறாது என்று தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த திரு அமித் ஷா திரு ஃபருக் அப்துல்லா கைது செய்யப்படவில்லை என்று கூறினார்

சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் மனுவை தள்ளுபடி செய்தார்

அதில் தனது முன்ஜாமீன் மனு குறித்து எந்தவித முடிவையும் தனது இந்த வழக்கில் தாக்கல் செய்துள்ள பிற மனுக்கள் மீதான விசாரணை முடியும் வரை அறிவிக்கக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்

முன்ஜாமீன் மனுவை விசாரித்த தில்லி நீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த் குமார் அவரது மனுவை நிராகரித்து தீர்ப்பு வழங்கினார்